நிலைமை சரியாகும்வரை ராணுவத்தின் மீட்பு நடவடிக்கைகள் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

துப்பாக்கிச்சூடும் போட்டியில் லக்ஷை தீபக் குமார் வெள்ளிப் பதக்கங்கள் வென்றனர் கேரளாவில் பெருத்த சேதத்தை ஏற்படுத்திய வரலாறு காணாத மழை சற்று குறைந்துள்ளதால் அங்கு இயல்பு வாழ்க்கை மெல்லமெல்ல திரும்பிக் கொண்டுள்ளது

ரயில் மற்றும் சாவைப் போக்குவரத்து ஓரளவு தொடங்கியுள்ளது விமானப் போக்குவரத்து நேற்று கொச்சி கடற்படை விமான தளத்திலிருந்து தொடங்கியது மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு இணைப்புகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது உதவி மற்றும் மறுவாழ்வு பணிகள் குறித்து விவாதிக்க முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அனைத்துக்கட்சிக் கூட்டத்தை இன்று நடத்துகிறார் கேரள மாநிலத்தில் நிலைமை சீராகும்வரை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணிகளில் ராணுவம் தொடர்ந்து ஈடுபடும் தெற்கத்திய படைப்பிரிவின் தலைமைத் தளபதி லெஃப்டினெனட் ஜென்ரல் டி ஆர் சோனி திருவனந்தபுரத்தில் நேற்று செய்தியாளரிடம் இதைத் தெரிவித்தார் அரசின் ஒத்துழைப்புடன் ரானுவ மருத்துவக் குழுக்கள் உதவிப் பணிகளில் ஈடுபடும் என்றார் எளிதில் சென்றடைய முடியாத பகுதிகள் இன்னும் இருப்பதாகவும் ராணுவத்தினர் அஙகெல்லாம் மீட்பு உதவி நடவடிக்கைளில் ஈடுபடுவார்கள் என்றும் கூறினார்

மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் தமது டுவிட்டர் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார்

மேற்கு வங்கத்தில் பஞ்சாயத் தேர்தல்களில் மின்னனு வேட்பு மனுக்களை அனுமதிக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அம்மாநில தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை உச்சநீதிமன்றம் தள்ளிவைத்துள்ளது தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா நீதிபதிகள் திரு ஏ எம் கன்வில்கர் திரு டி ஒய் சந்திரஞட் ஆகியோரைக் கொண்ட உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் குறித்த அறிவிக்கை மீதான தடையை அகற்ற மறுத்துவிட்டது மாநில அரசின் கோரிக்கையை ஏற்காத தலைமை நீதிபதி திரு மிஸ்ரா இறுதி உத்தரவு ஒருவார காலத்தில் பிறப்பிக்கப்படும் என்று அறிவித்தார் இந்தியா ஜப்பானும் தங்களுக்கிடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் இந்திய பசிபிக் மண்டலத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் சேர்ந்து உழைக்க தீர்மானம் நிறைவேற்றியுள்ளன புதுதில்லியில் நடைபெற்ற ஆண்டு பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்திற்குப் பின் வெளியிடப்பட்ட கூட்டு செய்தி அறிக்கை இதைத் தெரிவிக்கிறது கூட்டத்தில் பங்கேற்ற பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் திரு இட்ஸ்னோரி ஒனோடேராவும் இந்துமாக்கடல் மற்றும் பசிபிக் கடல் பகுதியில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்ம இப்பகுதியின் வளத்திற்கும் அமைதிக்கும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்தனர் கொரிய தீபகற்பம் உள்ளிட்ட இந்தோ பசிபிக் மண்டலத்தின் தற்போதைய பாதுகாப்பு நிலவரம் குறித்து இருதரப்பினரும் கருத்துப்பரிமாற்றம் செய்துகொண்டனர்

போக்குவரத்து தொடர்பான பிரச்சிளைகளுக்கு புதுமை தீர்வுகான்பதை நோக்கமாகக் கொண்டு இம்மாதம் முதல் தேதியன்று இப்போட்டி தொடங்கப்பட்டது இந்த ஹேக்கத்தானில் இடம்பெற்றுள்ள போக்குவரத்து சாலை பாதுகாப்பு எதிர்கால போக்குவரத்து போன்ற பத்து தலைப்புகளின்கீழ் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குழுக்கள் பதிவு செய்துகொண்டுள்ளன போட்டிக்கான இரண்டு கோடி ரூபாய் ரொக்கப் பரிசுக்கு அப்பாற்பட்டு முதலாவதாக வரும் முப்பது குழுவினருக்கு திரு நந்தன் நிலக்கேனி திரு மோகன்தாஸ் பாய் போன்ற தொழில்துறை நிபுணர்கள் பயிற்சி அளிக்க உள்ளனர் மறைந்த முன்னாள் பிரதமர் அட்டல் பிகாரி வாஜ்பாய் நினைவாக இன்று அகமதாபாதில் அனைத்துக்கட்சி பிரார்த்தனைக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அகமதாபாதில் குஜராத் பிஜேபி துணைத் தலைவர் திரு ஐ கே ஐடேஜா இதனை தெரிவித்தார் வாஜ்பாயின் அஸ்தி வரும் நாட்களில் குஜராத்தின் ஆறு நதிகளில் கரைக்கப்படும் என்று அவர் கூறினார் சபர்மதி தாப்பி நர்மதா சரஸ்வதி மாகி சோம்நாத் திரிவேணி சங்கமம் ஆகியவற்றில் அஸ்தி கரைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் போதைப் பொருள் பிரச்சினையை சிறப்பாக எதிர்கொள்வதற்கு தகவல் பரிமாற்றத்திற்கான கூட்டுச்செயலகத்தை பஞ்குலாவில் அமைக்க வட மாநிலங்கள் முடிவு செய்துள்ளன சண்டிகரில் நேற்று நடைபெற்ற வட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது போதைப் பொருள் பிரச்சினையை சமாளிக்க உரிய கூட்டு அனுகுமுறையை உருவாக்குவதற்கு இந்த கூட்டம் நடைபெற்றதாக பஞ்சாப் அரசின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் பஞ்சாப் முதலமைச்சர் திரு அமரிந்தர் சிங் ஹரியானா முதலமைச்சர் திரு மனோகர் வால் கட்டார் உத்ராகண்ட் முதலமைச்சர் திரு திரிவேந்திர சிங் ராவத் ஹிமாச்சவப்பிரதேச முதலமைச்சர் திரு ஜெய் ராம் தாக்கூர் ஆகியோர் இம்மாநாட்டில் பங்கேற்றனர் பஞ்குலாவில் அமையவுள்ள கூட்டுச் செயலகத்தில் வட மாநிலங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒருங்கிணைப்பு அதிகாரி ஒருவர் இடம்பெறுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நோபல் பரிசுவென்ற திரு கைலாஷ் சத்தியார்த்தியின் தொண்டு நிறுவனமான பட்ச்பான் பச்சாவோ அன்டோலன்ட் அமைப்பு தாக்கல் செய்திருந்த பொதுநல மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது

குழந்தைகளிடையே போதைப்பொருள் பயன்பாடு குறித்த பிரச்சினையின் அளவை அறிவதற்கு தேசிய நிலை ஆய்வை நடத்துமாறும் உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டது

மகாராஷ்டிர மாநில மருத்துவக் கல்வித்துறை அமைச்சர் திரு கிரிஷ் மகாஜன் தலைமயிலான இந்த குழுவினர் இந்திய விமானப்படையின் இரண்டு விமானங்களில் நேற்று திருவனந்தபுரம் சென்றடைந்தனர் மருந்துகள் உணவுப் பொட்டலங்கள் பால் பவுடர் போர்வைகள் படுக்கை விரிப்புகள் துணி மணிகள் சோப்புகள் மற்றும் சேனட்ரி நாப்கின் ஆகிய உதவிப் பொருட்களையும் குழுவினர் கொண்டுசெல்கின்றனர் ஆந்திரப்பிரதேசத்தில் கோதாவரி கிருஷ்ணா நதிகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஒடுகிறது வெள்ள நிலைமையை சமாளிக்க அரசு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது கரையோரப் பகுதிகளில் வாழும் நூற்றுக்கணக்கான கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் பல கிராமங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன அமராவதியில் நேற்று இதனைத் தெரிவித்த அதிகாரிகள் கிருஷ்ணா மற்றும் குண்டூர் மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர் அடுத்த ஆண்டு முதல் நாட்டின் நகரங்களில் உள்ள ஏடிஎம் களில் இரவு ஒன்பது மணிக்கு பிறகும் கிராமப்புற பகுதிகளில் மாலை ஆறு மணிக்குப் பிறகும் பணம் நிரப்பப்பட மாட்டாது மத்திய உள்துறை அமைச்சகம் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் நக்ஸல் பாதித்த பகுதிகளில் ஏடிஎம் களில் பணம் நிரப்புவது மாலை நான்கு மணிக்குமேல் நடைபெறாது என்று கூறியுள்ளது ஏடிஎம் பணத்தை கையாளும் தனியார் முகமைகள் முற்பகலில் வங்கிகளிலிருந்து பணத்தைப் பெற்று கவச வாகனங்களில் மட்டுமே அவற்றை கொண்டுசெல்ல வேண்டும் என்று அறிவித்துள்ளது இந்த வாகனங்களில் ஆயுதம் ஏந்திய இரண்டு காவலர்கள் உடன் செல்லவேண்டும் என்றும் அமைச்சகத்தின் புதிய உத்தரவு கூறுகிறது

ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் மல்யுத்தப் போட்டியில் தங்கம் வென்ற முதலாவது இந்திய பெண் என்ற வரலாறு படைத்த வினேஷ் போகத்துக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் பிரதமர் நேற்றிரவு வெளியிட்ட டுவிட்டர் செய்தியில் போகத்தின் வெற்றியில் இந்தியா பெருமகிழ்ச்சியடைகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் போகத்தின் தொடர்ச்சியான வெற்றிகள் இந்தியாவின் வளரும் தடகள வீரர் வீராங்கனைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

தற்போது இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் என இந்து பதக்கங்களை பெற்றுள்ளது முதலாவது தங்கப் பதக்கத்தை மல்யுத்த வீரர் பஜ்ரங் பூனியாவும் இரண்டாவது தங்கப் பதக்கத்தை நேற்று மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தும் வென்றனர் துப்பாக்கிச்சூடும் போட்டியில் லக்ஷை தீபக் குமார் வெள்ளிப் பதக்கங்கள் வென்றனர் வில்வித்தை போட்டிகளும் இன்று தொடங்குகின்றன மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இன்று இந்தியா கஜகஸ்தானுடன் மோதுகிறது